வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தலில் திமுக வின் திரு கதிர் ஆனந்த் வெற்றி பெற்றார்

பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தென்மேற்கு அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையைபொட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது சென்னையிலிருந்து அந்த பகுதிகளுக்கு இயக்கப்படும் பல்வேறு ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன

தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன

தமிழில் பாரம் திரைப்படத்திற்கு விருது கிடைத்துள்ளது

பிரதமரின் சிறு விவசாயிகளுக்கு ஒய்வூதிய திட்டத்திற்கான பதிவு சேவையை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திர சிங் தோமர் இன்று தொடங்கி வைத்தார் வேலூர் மக்களவைத் தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது

வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது வேலூரில் திமுக வுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வேலூரில் குறைந்த வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றிருப்பதாகவும் இது அக்கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவே என்றும் மாநில பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் நாட்டில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்துள்ளதால் தமிழகம் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

தென்மேற்கு பருவமழை நாடுமுழுவதும் தீவிரமடைந்துள்ளது இதனையடுத்து தமிழகம் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது களமழையால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டம் உதகையில் மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயக்குமார் இன்று பார்வையிட்டார் இள்ளும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பு உள்ளதை அடுத்து முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் உதகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் குடியிருப்புகளும் வர்த்தக அலுவலகங்களும் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தொலைத் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் உடனடியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னோசன்ட் திவ்யா கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவாளி ஆற்றில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பில்லூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது

வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளதால் ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலி குண்டுலுவுக்கு வந்தடைந்தது

மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து வெள்ள பாதிப்புகள் அதிகமாகியுள்ள நிலையில் தெற்கு ரயில்வே பல தடங்களில் ரயில்சேவையை ரத்து செய்துள்ளது வாராந்திர யஷ்வந்த்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில்சேவை சென்ட்ரலில் இருந்து திருவனந்தபுரம் செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் சென்னை சென்ட்ரல் மங்களுர் சென்னை சென்ட்ரல் திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் மெயில் எர்ணாகுளம் சிறப்பு ரயில் மங்களுர் சென்டரல் வெஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளன நாளை இயக்கப்படும் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி சிறப்பு ரயில் இரண்டு நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளன நாகர்கோவில் யஷ்வந்த் பூர் திருவனந்தபுரம் சோரனூர் நாகர்கோவில் மங்களுர் பரசுராம் எக்ஸ்பிரஸ் கன்னியாகுமர் மும்பை எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்சேவைகள் சில பகுதிகளில் ரத்து செய்யப்பட்டுள்ளன

மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயக்குமார் தலைமையில் அத்துறைக்கான உயரதிகாரிகள் நீலகிரி மாவட்டத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தரிதப்படுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த போதிலும் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம்சாட்டியுள்ளார்

தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டன சிறந்த திரைப்பட நடிகருக்கான விருது ஆயுஷ்மான் குரானா மற்றும் விக்கி கவுசலுக்கு வழங்கப்பட்டுள்ளது துல்லிய தாக்குதல் பற்றிய யூரி திரைப்படத்தில் நடித்த அவர்களுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது படத்தை இயக்கிய ஆதித்யதாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது மகாநதி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷூக்கு சிறந்த திரைப்பட நடிகைக்கான விருது கிடைத்துள்ளது சிறந்த தமிழ் திரைப்பட விருது பிரியா கிருஷ்ணசாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது பிரதமரின் சிறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்கான பதிவு சேவையை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

இந்த திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவில் முறைப்படி தொடங்கி வைப்பார் என்றும் அவர் கூறினார்